மக்களவைத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிஜேபியின் திரு

எடப்பாடி

பழனிசாமி நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார்

தமிழகத்திலிருந்து மக்களவைக்குத் தேர்வு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்கள் தமிழ் மொழியில் பதவியேற்றுக்கொண்டனர் இதனிடையே மக்களவை தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பிஜேபியின் திரு

ஓம்பிர்லா போடடியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது

மேற்கு வங்கமாநிலத்தில் மருத்துவர்கள் தங்களது வேலை நிறுத்தத்தை விலக்கி கொண்டதையடுத்து விசாரணை ஒத்திவைக்கப்பட்டதாக நீதிபதிகள் தீபக்குப்தா சூரியகாந்த் ஆகியோர் தெரிவித்தனர்

இருப்பினும் மருத்துவர்களின் நலன் சார்ந்த பிரச்சனை கருத்தில் கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

இதன்படி நடனங்களில் கண்ணியமற்ற பாடல் வரிகள் மற்றும் வன்முறையை தூண்டும் காட்சிகள் இடம்பெற கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது குழந்தைகள் நாகரீகமாகவும் முறையாகவும் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுரை விடுக்கப்பட்டுள்ளதோடு இத்தகைய நடனம் சார்பான நிகழ்ச்சிகளில் உரிய கவனம் செலுத்தப்பட்டு அவர்களின் மாண்பு காக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது வாசுகி மக்களவை தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தோல்வியடைந்ததையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்கட்சிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மார்ச்சிஸ்ட் கம்யூவிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி தெரிவித்துள்ளார் துாத்துகுடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தோல்விக்கான காரணங்களை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முதலமைச்சர் ஆய்வு தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவா்கள் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் உரையாடும் முதலமைச்சர் அந்தந்த மாவட்ட பாதிப்புகள் குறித்த அறிக்கையை ஆய்வு செய்கிறார் அறிக்கை அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் விவாதிக்க உள்ளார்

திருவள்ளுர் மாகரல் குடிநீர் நீரேற்று நிலையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கிணறு மூலம் குடிநீர் சேகரிக்கப்பட்டு வினியோகம் செய்யப்படும் என்றார்

முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

விமல்ராஜ் உள்ளிட்டோர் மேம்பாலத்தை இன்று ஆய்வு செய்தனர் இந்த பாலம் அமைவதால் அனைத்து இலகு ரக வாகனங்களும் குறுக்கீடு எதுவும் இன்றி எளிதாக செல்ல முடியும் திருவானைக்கோவில் லால்குடி முசிறி குணசீலம் மண்ணச்சநல்லூர் ஆகிய கிராமப்பகுதிகளை திருச்சி மாநகரத்தோடும் மற்றும் கரூர் குளித்தலை நகரத்துடன் இணைக்க இயலும்

முதலமைச்சர் வாழ்த்து போர்ச்சுக்கல் நாட்டில் அண்மையில் நடைபெற்ற குதிரை தடை தாண்டுதல் போட்டியில் வெற்றி பெற்ற கோவை அலெக்சாண்டர் குதிரையேற்ற பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் திரு எடப்பாடி

மாநில அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு

உதயகுமார் திரு

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

தண்ணீர் பற்றாக்குறையால் தமிழகத்தில் பள்ளிகள் ஏதும் மூடப்படவில்லை என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார்

இதுகுறித்து எமது செய்திப்பிரிவிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வுமைய இயக்குனர் திரு புவியரசன்

ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளிடம் பெற்றோர்களின் அணுகுமுறைகள் குறித்த கையேட்டை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

அலீம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

இதனால் காலணி உற்பத்தி நிறுவனங்கள் இங்கு பெருமளவு முதலீடு செய்ய வந்தபோதிலும் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக கூடுதல் திட்ட இயக்குனர் டாக்டர்

தேனி தேனி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சகுந்தலா தேசிய அடையாள அட்டை வைத்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசின் தனித்துவ அடையாள அட்டை இன்று முதல் வழங்கப்படுவதாக கூறினார்

வினய் தலைமையில் இன்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்முகாமில் கழிவுகளை பிரித்து மேலாண்மை திடக்கழிவு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது